தமிழகம் புதுச்சேரி கேரளா சுட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனுத்தாக்கல் நாளை தொடங்க உள்ளது

இனி விரிவான செய்திகள் தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்று குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் வணக்கம் என்று கூறி தமிழில் தமது உரையை தொடங்கினார்

இதனை செயல்படுத்துவதன் மூலம் நவீன கற்றல் மற்றும் கற்பித்தல் முறைக்கு மாற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டா் பூரண ஞானம் பொலிந்த நன்னாடு என்ற மகாகவி பாரதியின் கவிதையை மேற்கோள்காட்டி அவர் பேசினார்

குறுகிய காலத்தில் இந்திய விஞ்ஞானிகள் இந்த தடுப்பு மருந்தை கண்டுபிடித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார் கோவிட் தொற்று போன்ற பேரிடர் சூழலில் கீதையில் உள்ள உபதேசங்கள் வழிகாட்டியாக இருந்ததாகவும் அவர் கூறினார் பகவத் கீதை தற்போது மிண்ணனு வடிவில் வெளியிடப்பட்டிருப்பது இளைஞர்களை ஈர்க்கும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனுக்களை திரும்ப பெற நாளை கடைசி நாளாகும் இந்த மாநிலங்களில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவிற்கு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யவும் நாளை கடைசி நாளாகும் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவிற்கான அறிவிக்கையும் அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் நாளை வெளியிடப்படுகிறது

சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை வாக்களிப்பதற்கு முன்பாக னாட்ட வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

வாக்குப்பதிவுக்கு ஐந்து நாட்களுக்கு முள்ளர் வாக்காளர் தகவல் சீட்டு அனைத்து வாக்காளர்களுக்கும் வழங்கப்படும் என்றம் எளினும் அது வாக்காளரின் அடையாளத்தை உறுதி செய்வதற்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது

நாட்டின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் மக்கள் விழாவாகவும் இது கொண்டாடப்படுகிறது

மகா சிவராத்திரி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மகாசிவாராத்திரியை ஒட்டி ஹரித்துவாரில் கங்கை நதியில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் நீராடனார்கள் ஷாகிஷான் பகுதியில் சன்யாசி பக்தர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர்

உத்தராகண்ட் முதலமைச்சர் தீரத் சிங் ராவத் ஹரித்துவார் சென்று புனித நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்

தொலைபேசி வாயிலாக நேயர்களின் சந்தேகங்களுக்கு நரம்பியல் துறை நிபுணர் டாக்டர் ராஜேந்திர தமீஜா பதில் அளிக்க உள்ளார் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலோ தெரிவிக்கலாம்